தமிழகத்தில் ஊரடங்கை எவ்வித தயக்கமும் இன்றி நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

மீன்பிடிக்க செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

கொண்டாடப்படுகிறது

மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்டெய்ன்மென்ட் திட்டம் மூலம் இந்நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக கூறினார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

பிரதமர் தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் நடைபெற்ற காணொலி காட்சி ஆலோசனையில் இதனை அறிவுறுத்தினார்

ஊரடங்கு குறித்து தேசிய அளவில் மேற்கொள்ளும் முடிவை தமிழகத்திலும் செயல்படுத்த மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

நிதின்கட்கரி நாக்பூரில் சுகாதாரப் பணியாளர்களுக்கு வழங்கினார் நாக்பூரில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் இந்த உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேலும் சமூக விலகலை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

உணவு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் பால் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இந்த சரக்கு ரயில்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஹைதராபாத் பெங்களுரூ உள்ளிட்ட நகரங்களை இணைக்கும் வகையில் சிறப்பு சரக்கு ரயில்களை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது

சார் ஆட்சியர் தலைமையில் மீனவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் மீன்களை மொத்த விற்பனை செய்வதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர்

மேலும் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் வரை மாவட்டங்களில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறா வண்ணம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் அரசு வலியுறுத்தியுள்ளது

விவசாயிகளின் விளை பொருட்கள் தடையின்றி மக்களை சென்றடைய வகையில் போக்குவரத்து வசதியை செய்து தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவர் திரு

இத்தொழிலாளர்கள் தங்களது அடையாள அட்டையை காண்பித்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்

அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் தேவையில்லாத நடமாட்டம் உள்ளதா என கண்காணிக்க ட்ரோன் கேமிரா பயன்படுத்தப்பட்டு வருவதை மாவடட காவல் கண்காணிப்பாளர் திரு

இதேபோல் இந்திய ஆயுள் காப்பீட்டுக்கழகம் எல்

நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய சேவரியார் ஆலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு திருப்பலி குறித்து எமது செய்தியாளர்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஈஸ்டர் பண்டிகை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இந்க உள்ளிட்டவைகளை கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இரக்கம் கருணை உறுதி உள்ளிட்ட நற்குணங்கள் நம் அனைவரது வாழ்விலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு